குஜராத் மாநிலம் அகமதாபாதில் உள்ள மொடேராவில் உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கவுள்ளனர் நவீன தொழில்நுட்பத்துடன் அனைத்து வசதிகளுடன் இந்த சர்தார் வல்வாய் பட்டேல் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் போட்டியை காஹம் வகையில் இம்மைதானம் கட்டப்பட்டுள்ளது உலகளாவிய தொலைநோக்குப் பார்வை மற்றும் தொழில் திறன் மூலம் குஜராத் மாநில மக்கள் தங்களது தனித்துவத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் காந்தி நகரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் குஜாத் மாநிலத்தில் பயிலும் மற்ற மாநில மாணவர்கள் அம்மாநில மக்களின் கயவேலைவாய்ப்பு மற்றும் தொழில் திறன் குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவறுத்தினார்

பிரதமர் விவசாயிகள் வருவாய் நிதி ஆதரவு திட்டம் தொடங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது

இதுவரை ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்குமேல் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது கோவிட் தடுப்பு மருந்து செலுத்தும் பணிகளை விரைவுபடுத்துமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சத்தீஷ்கர் பஞ்சாப் மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது பெருமளவிலான சுகாதாரம் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பு மருந்து செலுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அக்கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பு மருந்து செலுத்தும் பணி விரைவில் தொடங்கும் என்றும் திரு ராஜேஷ் பூஷன் கூறினார்

மொரிஷியஸ் நாட்டில் இந்திய தூதரகத்தின் புதிக கட்டிடத்தை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் திறந்து வைத்தார்

தொடர்ந்து இந்திய நிதியுதவியுடன் மொரிஷியஸில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயிலிலும் அமைச்சர் பயணம் செய்தார் மொரிஷியஸ் பிரதமர் திரு பிரவீந்த் ஜுக்நாத் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஆலன் கனு ஆகியோர் திரு ஜெய்சங்கர் பங்கேற்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்டனர் தமிழகத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கப் பணியாளர்களுக்கு மாதம் ஆயிரம் ருபாய் கருணை ஒய்வூதியம் வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் தலைமைச் செயலகத்தில் நேற்ற நடைபெற்ற நிகழ்ச்சியின் அடையாளமாக ஓய்வு பெற்ற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கப் பனியாளர்கள் ஒன்பது பேருக்கு ஒய்வூதிய அட்டைகளையும் அவர் வழங்கினார்

மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தின்கீழ் நாட்டின் ஊரகப் பகுதி மக்களுக்கு பெரிய அளவில் மாற்று வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கோவிட் பாதிப்பு காலத்தில் இத்திட்டத்தின் மூலம் பலர் பயனடைந்ததாக கூறினார்

லடாக் யூனியன் பிரதேசத்தின் லே பகுதியில் இந்திய குடிமைப்பணி முதல்நிலைத் தேர்வு மையம் தொடங்கப்பட்டுள்ளது

இந்தியாவிலிருந்து ஆப்காளிஸ்தான் நாட்டிற்கு கோவிட் தடுப்பு மருந்து அனுப்பிவைக்கப்பட்டதற்காக அந்நாட்டு அதிபர் திரு அஷ்ரப் களி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்கள் நாட்டு மக்களின் உயிர்க்காக்கும் நடவடிக்கைகளில் இந்தியா இணைந்து பணியாற்றியுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் தங்கள் நாட்டில் முதவாவது கோவிட் தடுப்பு மருந்து செலுத்தும் பணி நேற்று தொடங்கியதாக தெரிவித்துள்ளார்

ராணுவம் கடற்படை விமானப்படை ஆகியவற்றிற்கான தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் வகையில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது

பகல் இரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்குகிறது நான்கு போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரண்டு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பிபன்ஷிப் போட்டியிள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேற இந்திய அணி குறைந்தது ஒரு போட்டியில் வெற்றி பெற்று மற்றொரு போட்டியில் டிராவும் செய்யவேண்டியுள்ளது இங்கிலாந்து அணி இரண்டு போட்டிகளிலும் வெற்றிபெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இறுதியாட்டத்திற்கு நியுசிலாந்து அணி ஏற்கனவே முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று மத்திய பிரதேச அணியை எதிர்கொள்கிறது இந்தூரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது ஐஎஸ்எல் காவ்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது